கோவிந்த் நிராகரித்தார் இதையடுத்து இந்த வழக்கில் நான்கு குற்றவாளிகளையும் அடுத்தமாதம் ஒன்றாம் கேதி தூக்கிலிடுவதற்கான புதிய ஆணையை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

குவஹாத்தியில் நடைபெறும் தேசிய இளையோர் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் தமிழகத்தின் தனுஷ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

நிர்பயா பாலியல் கொலை வழக்கில் துக்குத் தண்டளை விதிக்கப்பட்ட முகேஷ் சிங்கின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிராகரித்துள்ளார் முன்னதாக தில்லி பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முகேஷ்சிங்கின் கருணை மனுவை நிராகரிக்க பரிந்துரை செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்த பரிந்துரையுடன் முகேஷ் சிங்கின் கருணை மனுவை உள்துறை அமைச்சகம் குடியரசுத்தலைவருக்கு அனுப்பி வைத்தது

காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களும் பிரதமருடன் கலந்துரையாடவுள்ளனர் பயங்கரவாதிகளாலும் நக்சலைட் தீவிரவாதிகளாலும் வகுப்பு கலவரங்களிலும் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் நிதியுதவி பெற ஆதார் அட்டை அவசியம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு அஸ்ஸாம் மேகாலயா தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்களித்தோருக்கான சுர்தார் பட்டேல் தேசிய ஒற்றுமை விருது பெற விண்ணப்பங்களை மத்திய அரசு வரவேற்றுள்ளது

இதையொட்டி தமிழக அரசு சார்பில் கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராமாவரத்தில் உள்ள எம்ஜிஆரின் இல்லத்தில் அஇஅதிமுகவின் சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

பொங்கல் பண்டிகையின் நிறைவாக இன்று கானும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சென்னையில் மெரினா கடற்கரை கிண்டி சிறுவர்பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா திரையரங்குகள் வணிக வளாகங்களில் ஏராளமான மக்கள் திரண்டு கானும் பொங்கலை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் மணிமுத்தாறு நம்பியாறு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை சேலத்தின் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா திருவள்ளுர் மாவட்டம் பழவேற்காடு பூண்டி சத்யமூர்த்தி நீர்த்தேக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானபட்டி சிறுவர்பூங்கா படகு இல்லம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள தாவரவியல் பூங்கா படகு இல்லம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் போன்ற சுற்றுலாத் தலங்களில் சிறியவர்களும் பெரியவர்களும் கூடி காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்

உலக புகழ்பெற்ற அவங்காநல்லூரர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கி மாலை வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது

ஈரோடு மாவட்டம் பவானியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகராட்சி மாநகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் குடியுரிமை திருத்த சட்டத்தால் சிறுபான்மையினர் உட்பட நாட்டின் குடிமக்கள் எவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் உத்தரப்பிரதேச அமைச்சருமான திரு சித்தார்த்நாத் சிங் கூறியுள்ளார் சென்னையில் இன்று பிஜேபி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் இந்த சட்டம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார்